நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஒபன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

உதயகுமார் கூறியுள்ளார்

தமிழகத்தின் வளர்ச்சிக்குத் தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று திருப்பதியில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் மக்களவைத் தேர்தலில் ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பிஜேபி வெற்றிபெறாவிட்டாலும் கூட இருமாநிலங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பாடுபடும் என்றார் பிஜேபியைப் பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என் நோக்கிலேயே அரசியலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் தேர்தலுக்காக மட்டும் செயல்படும் கட்சியாக பிஜேபி இருக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த இயலும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் ஏழை மக்களின் நலனுக்கான வளர்ச்சித் திட்டங்களை அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓபன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அனைவருக்கும் வீடு திட்டத்திற்கான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் தமிழக அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தமிழகத்தில் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டத்திற்குட்பட்ட இரண்டு கிராமங்களில் வறட்சி நிவாரண திட்டப்பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக தேவையான இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தேர்தல் முடிவுகள் குறித்தோ கட்சியின் நிர்வாக முறைகள் குறித்தோ கட்சித் தொண்டர்கள் பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று அஇஅதிமுக கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு டுபன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளனர் கடந்த சில தினங்களாக ஊடகங்கள் வாயிலாக கட்சியினர் தெரிவித்துவரும் கருத்துக்கள் வரவேற்கத்தக்கதல்ல என்றும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் ஆவோசனை குழுக் கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவிக்க பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இரட்டை தலைமை தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் சில கருத்துக்களை தெரிவித்தையடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே அஇஅதிமுக வின் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத் தொடருக்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் குடிநீர் பிரச்சினை மேட்டுர் அணை உரிய காலத்தில் திறக்க இயலாத நிலை கர்நாடகா தண்ணீர் வழங்காதது உள்ளிட்ட அதி முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சிளைகளை விவாதிப்பதற்கு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் உடனடியாக கூட்டப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாகவும் இதனை முன்கூட்டியே தடுப்பதற்கு மாநில அரசு தவறிவிட்டதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர் மேலாண்மைத் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று குறை கூறினார் தேசிய நெல் திருவிழாவின் ஒருபகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உணவுத்திருவிழா நேற்று நடைபெற்றது இதில் பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தென்தமிழகத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

அரபிக் கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயல் சின்னமாக உருவாகக் கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மங்குஸ்தான் பழ சீசன் தற்போது தொடங்கியுள்ளது அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் இந்தப் பழம் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் நீலகிரி மாவட்டத்தில் விளையும் ப்ளம்ஸ் பேரி பீஸ் என பல்வேறு பழங்கள் பட்டியலில் ராணியாக திகழ்வது மங்குஸ்தான் பழமாகும் இம்மாவட்டத்தில் மங்குஸ்தான் பழ சீசன் தற்போது தொடங்கியுள்ளது இந்தோனேஷியா நாட்டை தாயகமாக கொண்டுள்ள இப்பழம் மித தட்ப வெப்பநிலை நிலவும் பர்லியார் மற்றும் கல்லார் அரசு தோட்டக்கலைப் பண்ணைகளில் சுகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஜுன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இப்பழங்கள் காய்க்கும் பருவமாகும் உடலுக்கு அதிக அளவு ஆற்றல்தரும் குளுக்கோஸ் சக்தி இப்பழத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது

ராஜஸ்தான் உத்தரபிரதேசம் மத்தியப் பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் வெயிலின் தாக்கம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்கத்தில் நடைபெற்றுவரும் வன்முறைச் சம்பவங்கள் குறித்து மத்திய அரசு கவலை வெளியிட்டுள்ளது

பெரம்பலூரில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி முகாம் நாளைமறுநாள் நடைபெறவுள்ளது வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக தங்கத்தை கொண்டுவந்த நான்கு பேரை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் கைது செய்தனர் தென்மேற்குப் பருவமழை தொடங்கியதை அடுத்து குற்றாலத்தில் சாரல் மழை பெய்து வருகிறது

இப்போட்டியின் ஆட்டநாயகனாக ஷிகர் தவான் அறிவிக்கப்பட்டார் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டலை எதிர்கொள்கிறது

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா ஏ முன்னிலையில் உள்ளது

சர்வதேச ஹாக்கித்தொடர் இறுதிப்போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள இதர ஆட்டங்களில் அமெரிக்கா ஜப்பாளையும் தென்னாப்பிரிகா மெக்ஸிகோவையும் எதிர்கொள்கின்றன